பொது தனியார் நிறுவனங்கள் சமூகப் பொறுப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு

நலத்துறை அமைச்சர் திரு

தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக் முழுமையாக நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அவர் பங்களாதேஷ் லிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கப்படும் என்றார்

ஷேக் ஹசீனா இன்றுமாலை குடியரசுத்தலைவர் திரு

ஷேக் ஹசீனாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் இன்றுகாலை சந்தித்து பேச்சுவார்தை மேற்கொண்டார்

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் இலக்கு என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு

சென்னையில் இன்று வங்கிகளின் வாடிக்கையாளர் முகாமை துவக்கி வைத்துப் பேசிய அவர் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் உறுதி செய்யப்படும் என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் உள்ளதாக எடுத்துரைத்தாா் விலைவாசி பணவீக்கம் போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் என்றார் அவர்

நாட்டின் சில பகுதிகளில் நடைபெறும் ஓரிரு வன்முறை சம்பவங்களை சமுதாய ஒற்றுமைக்கு ஏற்படும் பின்னடைவாக கருதக் கூடாது என்று அறிவுறுத்திய அவர் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஒருமைப்பாட்டிற்கும் அமைதிக்கும் பங்கம் ஏற்படுத்துபவர்களுக்கு நாட்டின் மக்களிடையே போதிய ஆதரவு இல்லாததால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இம்முகாமில் அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் வாடிக்கையாளர்களுக்கு தனிநபர் சிறுதொழில் முத்ரா கடன்களை வழங்கின

மத்திய நிதியமைச்சர் திருமதி

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் லக்னௌவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதோடு பணவீக்க விகிதம் குறைவதால் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் எனக் கூறினார் நமது நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் நிறுவனங்களுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டதையடுத்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன் வருவார்கள் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டார் கற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களுக்கான முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார் பின்னர் லக்னௌவில் வங்கி கடன் முகாமை துவக்கி வைத்துப் பேசிய அமைச்சர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

அஜித் தோவல் கூறியுள்ளார் கோவா பனாஜியில் இந்தியப் பெருங்கடல் நாடுகளின் கப்பல் படை மாநாட்டை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் இத்துறைகளில் பிற நாடுகளுடன் இணைந்து புதிய திட்டங்களை வகுப்பதற்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார்

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

சந்தீப் நந்தூரி பேசுகையில்

செங்கோட்டையன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

அன்பழகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தர்மபுரியிலிருந்து பாலக்கோடு கிருஷ்ணகிரி ஒகேனக்கல் திருப்பத்தூர் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு இவை இயக்கப்படும் எனவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன்மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார்

சாலைப் பாதுகாப்பு விழிப்புணா்வு முதலுதவி தற்காப்பு கலை உள்ளிட்ட பயிற்சிகள் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றன

மேம்பாலத்திற்கு கீழே பக்தர்கள் ஓய்வு எடுக்கும் வகையில் மேடைகளும் அமைக்கப்பட இருப்பதாக கூறினார்

சுகாதாரப் பணியாளர்களுக்கு அவர் ஆலோசனைகளையும் வழங்கினார் அரசு அலுலவகங்கள் மருத்துவமனைகளில் தூய்மைப் பணிகளை அவர் ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதையடுத்து பொதுமக்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்

கொலு மண்டபத்தில் இரவு ஏழரை மணிமுதல் ஒன்பதரை மணிவரை பொதுமக்கள் தாயாரை தரிசிக்கலாம்

அரையிறுதி சுற்றில் சுமித் அர்ஜென்டினாவின் ஜுவான்